இத்தொடர்பாக காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கோண்டு அவர் பேசினார் பரிசோதனை தொடர்பை கண்டறிதல் மற்றும் சிகிச்சை ஆகியவற்றின் மூலம் உயிரிழப்பை தடுக்க முடியும் என்று தெரிவித்தார்

சிகிச்சைக்கு தேவைப்படும் ஆக்ஸிஷன் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை தரிதப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க அரசு மற்றும் தனியார் துறையின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை பயன்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாநிலங்களுடனான ஒத்துழைப்பட உறுதி செய்ய வேண்டும் என்றும் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சீரான விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் அமைச்சரவை செயலர் பிரதமருக்கான முதன்மை செயலர் உள்துறை மற்றும் சுகாதார அமைச்சக செயலர்கள் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

தளிமனித இடைவெளி உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கடைப்பிடிக்கப்படுவதை ரயில்வே அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

கடந்த பிப்ரவரி மாதம் இத்தொற்றுப் பரவல் குறையத் தொடங்கியதை அடுத்து மருத்துவமனை மூடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது

இத்தொடர்பாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ இதனை தெரிவித்தார் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவதன் காரணமாக மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்கள் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார் இதளை தவிர்க்கும் வகையில் உள் நோயாளியாக சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நோயாளிகள் மட்டுமே மருத்துவமனைகளுக்கு அனுப்பட்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சிகிச்சை தேவைப்படாத நோயாளிகள் பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்பப்பட்டு அவசர கண்காணிக்கப்படுவதாக அவர் கூறினார்

இந்த ஊரடங்கு காலத்தில் அவசரக்கால சேவைகள் தவிர வேறு எந்த நடவடிக்கைகளுக்கும் அனுமதியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்று அந்நாட்டு வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு முகமது அளீப் அட்மரிடம் வெளியுறவுத் துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உறுதி அளித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவலைத் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலேசனை நடத்த உள்ளார் தலைமைச் செயலாளர் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் இந்த ஆலோசனைக்குப்பிறகு புதிய கட்டுப்பாடுகள் குறித்து அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர் தடுப்பூசி போட்டுக்கொண்டதில் தங்களுக்கு எவ்வித பக்கவிளைவுகளும் ஏற்படவில்லை என்று பயனாளிகள் தெரிவித்தனர்

இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேஷ் பேகல் அழற்த இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தவா நான்கு வட்சும் ரூபாய் நிதி உதவி அளிக்க அவர் உத்தரவிட்டுள்ளார்

மத்திய காஷ்மீர் பகுதியில் உள்ள நர்பல் மற்றும் பீர்வா பகுதிகளில் ஆயுத கடத்தல் மற்றும் தீவிரவாதம் தொடர்புடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது குறித்து அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகளுடன் சமூக வலைதளங்கள் மூலம் அவர்கள் தொடர்பில் இருப்பது தெரிய வந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் பாகிஸ்த ான் அணி வீரர்கள் மற்றம் ஊடகத்துறையினருக்கு விசா வழங்க இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது இந்த தகவலை சர்வதேச கிரிக்கெட் சங்கத்திடம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது

இதன் மூலம் ஆசிய மல்யுத்த போட்டியில் அவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தங்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது